நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

இந்தியாவிற்கு மூன்றுநாள் அரசுமுறைப் பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை பிரதமர் திரு ரனில் விக்கிரம சிங்கே பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்திக்கிறார்

ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

கிடாம்பி ஸ்ரீகாந்த் சமீர் வர்மாவை தோற்கடித்தார்

ஹங்கேரி நாட்டின் பூடாபெஸ்ட் நகரில் உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன

ஜோடா பதக்கில் நடைபெற்றதசரா விழாவில் ராவணன் உருவம் எரிக்கப்பட்ட சம்பிரதாயத்தின்போது எதிர்பாராதவிதமாக அது சாய்ந்ததில் ஏற்பட்ட குழப்பத்தில் அருகேயுள்ள ரயில் தண்டவாளத்திற்கு மக்கள் சிதறி ஒடியபோது அப்பகுதியில் வேகமாக வந்து கொண்டிருந்த ஜலந்தர் அமிர்தசரஸ் ரயில் மோதியது

விபத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்கும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கும் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் கேப்டன் அம்ரிந்தர் சிங் விபத்து நிர்வாகக் குழுவை அமைத்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சும் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என அவர் அறிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குண்மடைய அனைத்து உதவிகளையும் அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த விபத்தை அடுத்து பஞ்சாப் மாநில அரசு ஒரு நாள் துக்கம் அனுசரிக்க முடிவு செய்துள்ளது இந்த விபத்துக்கு பல்வேறு தலைவர்களும் அனுதாபம் தெரிவித்துள்ளனர் ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நநரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார்

இந்த விபத்து தொடர்பாக பஞ்சாப் மாநில அரசுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளும் மத்திய அரசு அளிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ரயில்வே துறை சார்பில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பியுஷ் கோயல் தெரிவித்துள்ளார் விபத்து நடந்த பகுதியில் மீட்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு கட்சி தொண்டர்களை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கேட்டுக்கொண்டுள்ளார் ரயில்வே நிர்வாகமும் விபத்து குறித்து அறிவதற்கு கட்டுப்பாட்டு அறைகளை அமைத்துள்ளது

நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் மஹாராஷட்டிராவில் பல்வேறு திட்டங்களை நேற்று தொடங்கிவைத்துப் பேசிய பிரதமர் அடித்தட்டு மக்களுக்கு வீடுகளை வழங்குவதன் மூலம் வறுமையை ஒழிக்க முடியும் என்று கூறினார்

பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின்கீழ் பயன்பெற்ற இரண்டு லட்சத்து ஐந்தாயிரம் பேருக்கு அவர் சாவிகளை வழங்கினார் இந்தியாவிற்கு மூன்றுநாள் அரசமுறைப் பயணம் மேற்கொண்டுள்ள இவங்கை பிரதமர் திரு ரனில் விக்கிரம சிங்கே பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்திக்கிறார் யாழ்ப்பாணத்தில் இந்தியாவின் நிதியுதவியுடன் மேற்கொள்ளப்படும் புதிய குடியிருப்புத் திட்டங்கள் குறித்து இரு தலைவர்களும் இன்று ஆய்வு மேற்கொள்கின்றனர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜும் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கும் இலங்கைப் பிரதமரைச் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கின்றனர் பயங்கரவாதம் பொருளாதார குற்றங்கள் மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற சவால்களை எதிர்கொள்வதற்கு உலக நாடுகள் ஒன்று சேர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

பொருளாதாரக் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு புகலிடம் அளிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி

சிவன் தெரிவித்துள்ளார் கள்ளியாகுமரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டத்திற்கான பணிகள் தொடங்கப்பட்டு இருப்பதாக கூறினார் இஸ்ரோவின் மூலம் பேரிடர் முன்னெச்சரிக்கை தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மீனவர்கள் எல்லை தாண்டாமல் இருப்பதற்கு எச்சரிக்கை செய்யும் செல்பேசி செயலிகளை அறிமுகப்படுத்தவும் திட்டம் உள்ளதாக அவர் கூறினார் செயற்கை கோள் தயாரிப்பு மற்றும் விண்வெளி ஆராய்ச்சித் திட்டங்களில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் பங்கேற்பை ஊக்கப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார் சபரிமலையில் மரபுவழியான வழிபாட்டு நடைமுறைகளுக்கும் நம்பிக்கைக்கும் எதிராக உள்ள விஷயங்களை பக்தர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று மத்திய கப்பல் போக்குவரத்து துறை இணையமைச்சர் திரு

ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாற்றுத் திறனாளிகளை மதிக்க வேண்டும் என்றும் அவர்களை எக்காரணம் கொண்டும் இழிவுபடுத்தக்கூடாது என்றும் கூறினார் அரசியல் விமர்சனக் கருத்துக்களை கூறிய தமிழக அமைச்சர் ஒருவர் மாற்றுத் திறனாளிகளை சுட்டிக்காட்டியிருப்பது குறித்து வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை செயல்படுத்துவதற்கு கேரள அரசு முயற்சி எடுத்த நிலையில் பிஜேபி யும் காங்கிரஸ் கட்சியும் இடதுசாரிகளை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக போராட்டங்களை நடத்துவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு

நல்லக்கண்ணு கூறியிருக்கிறார் விருதுநகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியிருக்கும் தமிழக முதலமைச்சர் தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் மாநிலத்தை ஆளும் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலாள அரசு பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் தஞ்சாவூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் முதலமைச்சர் ஒருவர்மீது சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும் என்றார் மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் மணிகண்டன் என்பவர் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் வாயிலாக வருமானச் சான்றிதழ் சாதிச் சான்றிதழ் பெறுவது எளிதாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார் சவுதி அரேபிய பத்திரிகையாளர் ஜமால் கஷோகி இஸ்தான்புல்லில் உள்ள சவுதி தூதரகத்தில் கொலை செய்யப்பட்டதாக சவுதி அரசு ஒப்புக் கொண்டுள்ளது இந்த ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற இடைத் தேர்தலில் சமூக வலைதளங்கள் மூலம் தவறான செய்திகளை பரப்பியதாக ரஷ்யப் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டள்ளார்

இந்திய தொழிலதிபர் விஜய் மல்லையாவின் வாகனங்களை இங்கிலாந்தில் விற்பனை செய்வதற்கு இந்திய வங்கிகள் முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன திபெத்தில் செயற்கை ஏரி ஒன்று உருவாக்கப்பட்டதில் அருணாச்சல பிரதேசத்திற்கு நிலச்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து இந்தியாவும் சீனாவும் அவசர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் பட்டேலை காங்கிரஸ் கட்சி ஒரம் கட்டி வைத்திருந்ததாக குஜராத் மாநில முதலமைச்சர் திரு விஜய் ருபானி குற்றம் சாட்டியுள்ளார் பிஜேபியின் மக்களவை உறுப்பினர் திரு

விளையாட்டுச் செய்திகள் டென்மார்க் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டிகளின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மற்றொரு ஆட்டக்காரரான சுமீர் வர்மாவை தோற்கடித்தார்

மும்பையில் நடைபெற்ற மூன்றாவது ஒருநாள் சர்வதேச மகளிர் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி மூன்று ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று தொடரைக் கைப்பற்றியது ஹங்கேரி நாட்டின் பூடாபெஸ்ட் நகரில் உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன இந்திய வீரர் பஜ்ரங் புனியா இந்திய அணிக்கு தலைமை வகிக்கிறார்

ஒமனில் நடைபெற்றுவரும் ஆசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது